விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது

இந்தியாவின் சசிகிரண் பட்டம் வென்றார் விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் எண்ணத்தை பூர்த்தி செய்யும் வகையில் குடிமராமத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் விவசாயிகள் நலனுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் செயல்படுவதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின்குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் மாவட்டம் குப்புச்சிப்பாளையம் ஊராட்சியில் திமுக சார்பில் நடைபெற்ற மக்கள் கிராம சபைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றிபெறும் என்றும் திரு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார் மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகளுக்கு இருமடங்கு லாபம் கிடைக்கும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் பிஜேபி நிர்வாகிகள் பங்கேற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார் பிஜேபி மக்களவைத் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் அடிப்படையில்தான் இந்த சுட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த வேளாண் சட்டங்களுக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் திமுக உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் தான் இந்த சட்டங்கள் குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை அரசியல் ஆதாயத்திற்காக திமுக எதிர்ப்பதாகவும் திரு எல் முருகன் கூறினார் அஇஅதிமுக கூட்டணியில் தமாகா தொடர்ந்து நீடிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜி

வாசன் கூறியுள்ளார் நேற்று ஈரோட்டில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிம் அவர் பேசினார்

மக்கள் நலனுக்கு எதிராக திமுக செயல்பட்டு வருவதாகவும் திரு

வாசன் குற்றம் சாட்டினார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும்

இந்த கூட்டத்தில் சுமுக தீர்வு எட்டப்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இதற்கிடையே விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்று திட்டவட்டமாக மீண்டும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசுத் தொகுப்பு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாயவிலைக் கடைகளில் இன்று முதல் வழங்கப்படுகிறது

இதற்கான டோக்கன் விநியோகம் ஏற்கனவே நடைபெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்கிறார் மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்திற்கு அவசரகால பயன்பாட்டிற்கு உரிய நெறிமுறைகளை பின்பற்றியே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சசிதரூர் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ளக் கூடியதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார்

நேற்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

முதல்கட்டமாக சுகாதாரப் பணியாளர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்று தெரிவித்தார்

தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான விவரங்கள் அவர்களது கைபேசிக்கு குறுந்தகவலாக அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

முன்பதிவு இல்லாமல் தடுப்பு மருந்து வழங்கப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் முன்பதிவிற்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணம் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மாநிலத்தின் இதர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள பிஜி க்கு முதல்கட்டமாக நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அனுப்பியுள்ளது உத்தரபிரதேசத்தின் காஸியாபாதில் சுடுகாடு மேற்கூரை இடிந்து விழுந்து

நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா நேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார்

தாய்லாந்தில் நடைபெறவுள்ள பேட்மின்டன் போட்டியில் பங்கேற்பதற்காக சாய்னா நேவால் பி

சிந்து ஸ்ரீகாந்த் சாய் ப்ரனீத் ஆகியோர் புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் இந்தப் போட்டியில் பங்கேற்பதிலிருந்து காயம் காரணமாக லக்ஷ்சயா சென் விலகியுள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

இந்திய ஹாக்கி ஆடவர் அணிக்கான பயிற்சி முகாம் பெங்களூருவில் நாளை மீண்டும் தொடங்குகிறது துப்பாக்கிச் சுடும் போட்டிக்காக போபாலில் நடைபெறும் பயிந்சி முகாமில் மனுபாகர் இன்று முதல் பங்கேற்கிறார்